மருத்துவப் படிப்பில் அரசு பள்ளி மானவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஜி எஸ் டி வரி வசூல் குறைவை ஈடு செய்ய மத்திய அரசு முதல்கட்டமாக ஆறாயிரம் கோடி

அடுத்த இந்து ஆண்டுகளில் கல்வியில் இந்தியா உலகத் தலைவராக விளங்க உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று என்று மத்திய கல்வித்துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேட்டுக் கொண்டுள்ளார் வெங்காய விலையை கட்டுப்படுத்தவும் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்யவும் வெங்காயம் கையிருப்புக்கு மத்திய அரசு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி சென்னை அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இனி விரிவான செய்திகள் மருத்துவப் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பெறுவதற்கு அரசு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இது குறித்து ஆளுநரை சந்தித்து தாமும் அமைச்சர்கள் குழுவும் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவா் தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் மாநில அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் தம்மால் நடந்தது என்ற தோற்றத்தை உருவாக்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் அறிக்கைகள் எள அரசியல் ஆதாயம் தேடும் செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் முருகநேரி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சும் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார் இந்த துயர சும்பவத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலம் நெருங்குவதால் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உரிய பாதுகாப்புடனும் கவனமாகவும் இருக்க வேண்டுமேன்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அவ்வப்போது ஆய்வு மேற்கொன்டு தொழிலாளா்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாம் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்த கடன் ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வட்டி விகிதத்தில் இருக்கும் என்று மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வாரந்தோறும் மாநிலங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க கருதி உள்ள மத்திய அரசு முதல்கட்டமாக ஆறாயிரம் கோடி ரூபாயை நேற்று வழங்கியது

இதன் ஒரு பகுதியாக துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

இந்த வருடாந்திர நிகழ்வுக்கு நித்தி ஆயோக்கும் பெட்ரோல் மற்றும் இயற்கை ளரிவாயு அமைச்சகமும் ஏற்பாடு செய்துள்ளது

நவராத்திரி பண்டிகையின் ஒரு பகுதியாக தர்கா பூஜையையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பெண்களுக்கு மதிப்பளிக்கும் இந்திய பாரம்பரியம் இந்த விழாவில் சித்தரிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு மதிப்பு அளிக்கவும் அதிகாரம் அளிக்கவும் இந்த விழாவையொட்டி அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கல்வியில் உலகத் தலைவராக விளங்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய கல்வித்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள தனியார் தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் பட்டங்களை வழங்கி உரையாற்றினாா்

உலக நாடுகளிலிருந்து ஏராளமானவா்கள் இந்திய கல்வி நிறுவனங்களில் படிப்பது நாட்டின் கல்வித்தரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்விக்கழகத்திலிருந்து பிரதமின் ஆராய்ச்சியாளர்கள் திட்டத்தின் கீழ் இரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனா் வேதி பொறியியல் துறையைச் சேர்ந்த திரு சுந்தரமகாலிங்கமும் மின்சாரம் மற்றும் மின்னனு பொறியியல் துறையைச் சேர்ந்த திருமதி மெர்லின் மேரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வெங்காய விலையைக் கட்டுப்படுத்தவும் தாராளமாக கிடைப்பதை உறுதி செய்யவும் வெங்காயம் கையிருப்புக்கு மத்திய அரசு உச்சவரம்பு நிர்ணயித்துள்ளது

மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

முதன்மை தேர்வுகள் வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

நேற்று காணொலி வாயிலாக பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

ஐ நா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் இன்றும் நாளையும் சிக்கிம் மற்றும் டார்ஜிலிங்கில் பயணம் மேற்கொள்கிறார்

டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது